ரத்து செய்தது

ஆகியவை இன்று மக்களவையில் நிறைவேறின

வாக்குகள் பதிவாயின

கொண்டு செல்லப்பட்டார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டு யூளியள் பிரதேசங்களாக மாற்றுவதற்கான மசோதாமாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது

லடாக்கை சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு கஷ்மீரை சட்டமன்றம் உள்ள யுனியன் பிரதேசமாகவும் செயல்பட இந்த மசோதா வகை செய்கிறது

தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர்

இதுவரை கஷ்மீரைச் சேர்ந்த இளைஞர்கள் கல்வி கற்பதற்கு இருந்த தடை நீக்கப்பட்டு அவர்கள் கல்வி பெறுவதற்கான உரிமை வழங்கப்படும் என்றும் பின்தங்கிய நிலையில் உள்ள அவர்களது சுகாதாரம் தொடர்பான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார் தொழில் நிறுவனங்கள் இல்லாத அந்த மாநிலத்தில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் நிலம் வாங்குவதற்கு இருந்த தடை நீக்கப்பட்டு கற்றுவாத்துறை வளர்ச்சி பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்

தீமானத்தின் மீது நடைபெற்ற விவாத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் அரசின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் பிஜேபி அரசியல் அமைப்புச் சுட்டத்திற்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை என்றும் அதை எந்த விலை கொடுத்தாவது பாதுகாப்பதற்கு காங்கிரஸ் போராடும் என்றும் கூறினார் காங்கிரஸ் திரிணமூல் காங்கிரஸ் திமுக தேசியவாத காங்கிரஸ் ராஷ்ட்ரீய ஜனதாதள் இடதுசாரி கட்சி உறுப்பினர்கள் இந்த மசோதாவை அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தன பகுஜன் சமாஜ் கட்சி பிஜூ ஜனதாள் சிவசேனா அஇஅதிமுக ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தன ம்சோதாவை ஆதித்து பேசிய பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் திரு சத்திஷ் சந்திர மிஸ்ரா அரசின் இந்த நடவடிக்கை ஜம்மு கஷ்மீரின் வளர்ச்சிக்கு வித்திடுவதாக உள்ளது என்று கூறினார்அஇஅதிமுக சார்பில் பேசிய திரு நவநீதகிருஷ்ணன் மசோதாவை ஆதரிப்பதாகக் குறிப்பிட்டார் சிவசேனா கட்சித் தலைவா் திரு சஞ்ஜய் ரவத்தும் அரசின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய ஜனதாதள் கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன ஜம்மு கஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாவும் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது பொருளாதாரத்தில் நலிவடைந்த பொதப் பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது ஜம்மு கஷ்மீர் அரசியல் சாசன மன்றத்தை பிற மாநிலங்களைப் போன்று சட்டமன்றமாக மாற்ற வகை செய்வதற்கான ஆணையையும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் இன்று பிறப்பித்துள்ளார்

மேலும் ஜம்மு கஷ்மீர் அமைச்சரவையின் ஆலோசனையின்படி யூனியன் பிரதேச ஆளுநர் செயல்பட வகை செய்வதற்கான பிரிவும் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநில நிலவரத்தை அடுத்து அனைத்து மாநில அரசுகளும் உஷார் நிலையில் இருக்குமாறு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அந்தந்த மாநிலங்களில் உள்ள ஜம்மு கஷ்மீரைச் சே்ந்த மாணவர்கள் அல்லத அம்மாநிலத்தைச் சார்ந்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பொது அமைதிக்கு இடையூறாக எந்த தகவலை பரப்பினாலும் காவல்துறையினா் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உறப்பினர் திரு குலாம்நபி ஆசாத் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க காங்கிரஸ் கட்சி அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்று கூறினார்

சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டதாகவும் கடைகளும் நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்புப் படையினர் ஜம்முவில் தீவிர பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

மக்களின் பிரச்சனைகளை உணர்ந்து பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த முடிவை எடுத்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாடகை தாய் முறைப்படுத்தும் மசோதாவும் இன்று மக்களவையில் நிறைவேறியது வர்த்தக ரீதியாக வாடகை தாய் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் நடைமுறைகளுக்கு முற்றுப் புள்ளி வைக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது வாடகைத் தாயாக உள்ள பெண்னுக்கு சட்ட ரீதியாள பாதுகாப்பு மற்றும் உரிய இழப்பீட்டை பெற்றத் தருவதற்கு இந்த மசோதா வகை செய்வதாக இதனை தாக்கல் செய்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறினார்

இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய சமூக நலத்துறை இணை அமைச்சா் திரு ரத்தன்லால் கட்டாரியா மூன்றாம் பாலினத்தவரின் உரிமையை பாதுகாப்பதற்கு தேசிய ஆணையம் அமைக்கப்படும் என்றார் மசோதாவை தாக்கல் செய்தபோது மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு ஆதீர் ரஞ்ஜன் சௌத்ரி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று முடிந்தது

காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாட்டின் நிதியை முறைகோக பயன்படுத்தியது தொடர்பான விசாரணையை தவிர்க்கும் வகையில் அவர் சட்ட விரோதமாக இந்தியாவுக்கு வர முயன்றார் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டு உடனடியாக மாலத்தீவிற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதீப் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவரது பாஸ்போர்ட்டை மாலத்தீவு அரசு முடக்கியிருந்தது